நிதி உதவிகளை டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தவும் பொது இடங்களில் மக்கள் கூடுவதை தவிர்க்கவும் முக்கியத் துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அனைவருக்கும் வங்கி கணக்கு வழங்க தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளின் நற்பலன்களை இந்தியா தற்போது அனுபவித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வங்கிகடன் மீதான மாதத் தவணை மற்றும் தொழில் துறையினரின் செயல்பாட்டுக் கடன் மீதான வட்டியை செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டு இருப்பதால் சந்தையில் உறைந்த நிலை மாறி கடன் புழக்கம் மேம்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார்

கூடுதலாக அனுமதிக்கப்படும் நாட்களில் காப்பீட்டு பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வாணையம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் கொரோனா பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள நிலவரங்கள் குறித்து இன்று மறு ஆய்வு கூட்டம் நடத்தியது ஆணையம் மூலமான தேர்வுகளுக்காக தேர்வர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை இருந்தால் அத்தகைய தேர்வுகளுக்கான தேதிகள் அவ்வப்போது மறு ஆய்வு செய்யப்படும் என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அவர்களின் ஒருநாள் சம்பளத்தை பிஎம் கேர்ஸ் நிதிக்கு வழங்குவார்கள் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது

ஆன் லைன் கல்விக்கான ஸ்வயம் இணையதளத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி நிலையில் பல்வேறு படிப்புகள் வழங்கப்படுகின்றன நீட் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களும் இந்த இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும்

இக்கூட்டத்தில் பல்வேறு துறை செயலர்கள் மாவட்ட ஆட்சியர் முதுநிலை காவல் துறை கண்காணிப்பாளர் மற்றும் சுகாதாரத் துறை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் மல்லாடி புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி ஆகியோர் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் சொர்ணா நகரில் நேரடி பாதிக்கப்பட்ட நபரின் வீட்டிற்கு இவர்கள் சென்று தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள குடும்பத்தை நலம் விசாரித்து அறிவுரை வழங்கினார்

கூட்டம் முன்னதாக கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் புதுச்சேரி போராட்டம் புதுச்சேரியில் மத்திய அரசு வழங்கி உள்ள இலவசஅரிசி பருப்பை விநியோகிக்க கோரியும் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்க கோரியும் இன்று சட்டமன்ற நுழைவு வாயில் கதவை மூடி வைத்து முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபட்ட அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னர் விரைவில் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உறுதி அளித்திருப்பதாக கூறி போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர் இதற்கிடையே அரிசி வழங்க துணை நிலை ஆளுநர் தடையாக உள்ளதாக கூறி குடிமைப்பொருள் வழங்குத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி அரசுக் கொறடா திரு அனந்தராமன் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி ஆகியோர் ஆளுநர் மாளிகை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் மேற்கொண்டனர் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி நேரில் சென்று ஊரடங்கு நேரத்தில் போராட்டம் வேண்டாம் என்று கூறி அமைச்சர் மற்றும் பிறரை திருப்பி அழைத்து வந்தார் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்குவதற்கான கோப்பு துணை நிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் ஏவிஎஸ் புதுச்சேரியில் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்க காங்கிரஸ் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வரும் நிலையில் அதையே கோரிக்கையாக வலியுறுத்தும் மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் அதற்கு பதிலாக மத்திய அரசிடம் இருந்து புதுச்சேரி அரசுக்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடு உள்ளிட்ட நிலுவைகளையும் கொரோனா நிதியையும் பெற்றுத் தா முயற்சி எடுக்கலாம் என்று பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஏவி சுப்பிரமணியன் கூறி உள்ளார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது